மாநிலச் செய்திகள்

தற்போது இந்தியாவின் தன்னம்பிக்கை அதிகரித்து இருப்பதால் வளர்ச்சி இன்னும் மேம்பட உத்வேகமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு அரசின் ரபேல் பேரம் முந்தைய அரசின் பேரத்தை விட மலிவான விலையில் அமைந்திருப்பதாக மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் கூறியுள்ளது புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் புதுவையில் ஹெல்மெட் விதிழறையின் வலுக் கட்டாய அமலாக்கத்தை ஆட்சேபித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் ராஜ்நிவாஸ் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஜிஎஸ்டி சட்டம் அமலாக்கப்பட்ட விதம் அரசின் ஒத்துழைப்பு உணர்வை சிறந்த முறையில் வெளிப்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டார் தற்போது இந்தியாவின் தன்னம்பிக்கை அதிகமாக மேம்பட்டு இருப்பதால் கூடுதல் வளர்ச்சிக்கு உத்வேகமாக அமையும் என்றும் அவர் கூறினார் பிரதமரின் உரையை தொடர்ந்து மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நிறைவுரையாற்றி அவையை காலவரையின்றி ஒத்தி வைத்தார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மாநிலங்களவை குடியரசு தலைவரின் நாடாளுமன்ற உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றிய பின்னர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது இடைக்கால பட்ஜெட் நிதி மசோதா மற்றும் நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்களும் விவாதமின்றி குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக மாநிலங்களவையின் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டன அவையை காலவரையின்றி ஒத்தி வைக்கும் முன்னர் அவைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு நிறைவுரை ஆற்றுகையில் அவையின் அலுவல்கள் அடிக்கடி தடைப்பட்டது குறித்து மகிழ்ச்சியின்மை வெளியிட்டார்

போலி டெபாசிட் திட்டங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயல்வோருக்கு கடும் தண்டனை வழங்குவதற்கான மசோதாவும் ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவகத்தை நிர்வகித்து வரும் அறக்கட்டளை அமைப்பை அரசியல் சார்பற்றதாக மாற்றுவதற்கான மசோதாவும் இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன

இந்திய விமானப் படையின் மூலதன செலவுகள் குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்யப்பட்ட தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் தணிக்கை அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரபேல் பேரம் தொடர்பான காங்கிரஸ் கட்சியின் மிக பெரிய பொய்களை இந்த அறிக்கை தகர்த்திருப்பதாக சொல்வதும் தணிக்கை அறிக்கை சொல்வதும் தவறாக இருந்து வாரிசுக் குடும்பம் சொல்வது மட்டும் சரியாக இருந்து விட முடியாது என்று முன்னதாக டுவிட்டரில் வெளியிட்ட செய்தியில் திரு அருண்ஜேட்லி கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ரபேல் பேரம் குறைவான விலைக்கு முடிக்கப்பட்டது மட்டுமின்றி போர் விமானங்களின் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்தியாவிற்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் செய்தி ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு ஊடக பிரிவுகளில் பணியாற்றும் அதிகாரிகள் எப்போதும் தங்களை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என மத்திய செய்தி ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்ய வர்தன் ராத்தோர் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் பல்வேறு ஊடகப் பிரிவுகளுக்கு இடையிலான முதலாவது ஆண்டு மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர் மாறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப ஊடக பிரிவுகள் தங்களை மாற்றிக் கொள்ள வேண்டி இருப்பதாக கூறினார் இந்திய தகவல் பணி அதிகாரிகளின் திறமையும் நேர்மையும் தான் மிக முக்கியம் என்றும் இவர்கள் அரசின் சிறந்த தகவல் தொடர்பாளர்களாக ஒன்றுபடுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் செய்தி ஒலிபரப்பு துறைச் செயலர் திரு அமீத் காரே இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் தொழில்நுட்பங்கள் மாற மாற அதிகாரிகள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் தகவல் பணி அதிகாரிகள் சாதாரண மக்களிடம் சென்று சேரும் வகையிலான எளிய மொழியில் தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு ஊடகப் பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் தகவல்களை பரப்புவதில் மேம்பட்ட விளைவுகளை எட்ட முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று அண்ணா நகரில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்திற்கு சென்று அலுவல் நடைமுறைகள் மற்றும் செயல்பாட்டு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஊரக வளர்ச்சி மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் கிராமவாசிகளை முறையாக சென்று சேருகிறதா என்பதையும் அவர் ஆராய்ந்தார் இத்தகைய திட்டங்கள் குறித்து தகவல் பலகை அமைக்கவும் பொதுமக்களின் குறைகள் பற்றிய தகவல்களை டிஜிட்டல் மையமாக்கவும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் அதிகாரப்பூர்வ இணைய தளத்தை புதுப்பிக்கவும் துணை நிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலமான மணல் எடுக்கும் பணிகளுக்கு நிரந்தர செயல்பாட்டு நடைமுறை ஒன்றை உருவாக்கவும் மணல் லாரிகளின் நடமாட்டத்தை மொபைல் செயலி மூலம் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் உத்தரவிட்டார் கிராமப்புறங்களில் செயல்படும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் அவற்றின் பணிகள் குறித்த தொகுப்பு ஒன்றை தயாரிக்கவும் துணை நிலை ஆளுநர் அறிவுறுத்தினார்

புதுவையில் ஹெல்மெட் விதிமுறையின் வலுக் கட்டாயமான அமலாக்கத்தை ஆட்சேபித்து இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது அமைச்சரவை சகாக்களுடன் ராஜ்நிவாஸ் முன்பாக தர்ணா போராட்டம் தொடக்கினார்

நாராயணசாமி தமது அமைச்சரவை சகாக்களை சட்டமன்றத்திற்கு அழைத்து ஆலோசனைகளில் ஈடுபட்டார் இதை தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்று சுட்டெரிக்கும் வெயிலில் ராஜ்நிவாஸ் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுவை தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா மற்றும் மாநில சிபிஎம் தலைவர்களும் இப்போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் ஏராளமான காங்கிரஸ் மற்றும் திமுக தொண்டர்களும் ராஜ்நிவாஸ் முன்பாக கூடிய நிலையில் திமுக வினர் துணை நிலை ஆளுநரின் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் காலவரையின்றி தொடரும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது ஹெல்மெட் பிரச்சனையில் தங்கள் எதிர்ப்பை துணை நிலை ஆளுநருக்கு வெளிப்படுத்துவதற்கான அமைதி போராட்டம் இது என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறினார் புதுவையில் ஹெல்மெட் விதிமுறையின் வலுக் கட்டாய அமலாக்கத்தை அரசு விலக்கி கொள்ள வேண்டும் என முன்னாள் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒம்சக்தி சேகர் கோரியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஹெல்மெட் முதலமைச்சருக்கும் இடையிலான பணிப்போர் காரணமாகவே மக்கள் துயரங்களுக்கு ஆளாகி இருப்பதாகவும் மக்களை பாதிக்க கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் வலுக் கட்டாயமாக அமல்படுத்தக் கூடாது என்றும் கூறினார்

ஒம்சக்தி சேகர் கூறினார் இளம் தலைமுறையினர் மேற்கத்திய கலாச்சாரத்தால் பாழாகாமல் காதலர் தின கொண்டாட்டங்களை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

முகதுவாரத்தை விரைந்து தூர் வார அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என விசைப்படகு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று உலக வானொலி தினம்

புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் புதுவையில் ஹெல்மெட் விதிமுறையின் வலுக் கட்டாய அமலாக்கத்தை ஆட்சேபித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் ராஜ்நிவாஸ் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர்